நாளை எண்ணப்படுகின்றன வரி விகிதங்கள் மாற்றம் குறித்து ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பரிசீலிக்க ஜி எஸ் டி குழுமம் முடிவு செய்துள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு பின் க்யூபாவின் முதலாவது பிரதமராக திரு மானுவல் மரிரோ க்ருஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் இடையே மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கட்டாக்கில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் புதுதில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் பேரணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார்

பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் ஆகியோரும் இந்தப்பேரணியில் பங்கேற்பார்கள் முன்னதாக தில்லியின் அங்கீகாரம் பெறாத குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு அவர்களது வீடுகளின் உரிமைகளை வழங்குவதற்காள தேசிய தலைநகர் பகுதி தில்லி சொத்தரிமை அங்கீகார சுட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது

இதற்கான அனைத்து அஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌபே தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்றும் அவர் கூறினார் சென்ற மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி இம்மாதம் இருபதாம் தேதிவரை ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது

ஆளும் பிஜேபி அதிகாரத்தை தக்கவைக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் உள்ளது

இதன் கூட்டணி கட்சியான அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது தற்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் தலைவர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் எதிர்க்கட்சிகளின் பெரும் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது இதில் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்று நம்பிக்கை வைத்துள்ளது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெற்றிருந்த அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் இந்தத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டது மேலும் லோக் ஜன்சக்தி கட்சியும் ஐக்கிய ஜனதாதள் கட்சியும் தனித்து போட்டியிட்டன குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்த உண்மையான விவரங்களை அளிக்கவும் இது பற்றிய எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கவும் பிஜேபி பெரிய அளவிலான பொதுமக்கள் தொடர்பு திட்டத்தை அறிவித்துள்ளது

குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக ஆயிரத்து நூறு கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி நிபுணர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இவர்கள் பொய்ப்பிரச்சாரத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளுமாறும் சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் இந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளனர் நாட்டில் அச்ச உணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர்கள் இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வன்முறைகளுக்கு வழி வகுக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இன்னலுக்கு ஆளாகி அடைக்கலம் தேடி வந்த சமய சிறுபான்மயினருக்கு புகலிடம் அளிக்க வேண்டும் என்ற நீண்டநாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக இந்தச் சட்டம் உள்ளது என்று அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா ஐஐஎம் ஷில்லாங் தலைவர் திருசிஷிர் பஜோரியா நாளந்தா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சுனைளா சிங் ஜே என் யு பேராசிரியர் திரு அய்னுல் ஹாசன் அமைதி மற்றும் பிணக்குகள் ஆய்வு நிறுவனத்தின் முதுநிலை ஆராய்ச்சியாளர் திரு அபிஜித் அய்யர் மித்ரா பத்திரிகையாளர் திரு கஞ்சன் குப்தா உள்ளிட்டோர் இந்த அறிக்கையில் கையழெத்திட்டுள்ளனர் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக மும்பை தாதர் ரயில் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி பிரதமர்திரு நரேந்திர மோடியை பாராட்டி முழக்கங்களை எழுப்பினார்கள்

கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளவில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது இப்படி உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என்றும் இந்த அமைச்சகத்தின் டுவிட்டர் செய்தியில் கூறப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சுட்ட எதிர்ப்பு போராட்டங்கள் பின்னணியில் மாணவர்கள் அனுப்பும் சமூக ஊடக செய்திகளை கண்காணிக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டிருப்பதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியானதை அடுத்து தெளிவுபடுத்தும் இந்த அறிக்கையை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இத்தகைய செய்திகள் உண்மை நிலையை சரிபார்த்து கொள்ளாமல் வெளியிடப்பட்டவை என்றும் தவறானவை என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா ஈரான் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சா் எஸ் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று ஈரான் செல்கிறார் அங்கு நடைபெறவுள்ள இந்தியா ஈரான் கூட்டு ஆணையக் கூட்டத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இணைந்து திரு ஜெய்சங்கள் தலைமை தாங்குவார் பின்னர் அவர் ஈரான் அதிபர் திரு ஹசன் ரொஹானியை சந்தித்துப் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜி எஸ் டி வரிவிகிதங்களில் மாற்றங்கள் பற்றி ஆண்டுக்கு ஒருமுறை பரிசீலிப்பது என்றும் ஒவ்வொரு கூட்டத்திலும் இத்தகைய நடைமுறையை கையாள்வதில்லை என்றும் ஜி எஸ் டி குழுமம் முடிவு செய்துள்ளது ஒருங்கிணைந்த ஜி எஸ் டி குறித்த அமைச்சர்கள் குழுவின் அமைப்பாளரும் பீஹார் துணை முதலமைச்சருமான திரு சுஷில்குமார் மோதி இதனை தெரிவித்தார் வரி வசூல் நிலைத்தன்மையை எட்டும்வரை ஜி எஸ் டி விகிதங்களில் மாற்றத்திற்கான வாய்ப்பு இல்லையென்றும் அவர் கூறினார் வரி விகிதங்களில் மாற்றம் உயர்வு குறைப்பு ஆகியவை தற்போதைக்கு இருக்கூது என்றும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற ஐந்து வட்சம் கோடி டாவர் பொருளாதாரத்திற்கான திட்டம் குறித்த இந்திய தொழில் வர்த்தக கபைகளின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றும்போது அவர் இவ்வாறு கூறினார் வரி விகிதங்களை அதிகரிக்க மத்திய அரசோ எந்தவொரு மாநில அரசோ தயாராக இல்லை என்றும் திரு சுஷில் மோதி தெரிவித்தார்

அமெரிக்க அரசின் சக்திவாய்ந்த தொலைத்தொடர்பு ஆணையத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக இந்திய அமெரிக்கரான டாக்டர் மோனிஷா கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தப்பதவியை ஏற்கும் முதல் பெண் அதிகாரி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் விஷயங்கள் குறித்த இந்த ஆணையத்தின் தலைவரான இந்திய அமெரிக்கர் திரு அஜீத் பை ன் ஆலோசகராகவும் இவர் செயல்படுவார்

நாற்பது ஆண்டுகளுக்கு பிள் கியூபாவின் முதலாவது பிரதமராக திரு மானுவேல் மரிரோ க்ருஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்

க்யூபாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும்வகையில் சுற்றுலாத்துறையில் மேம்படுத்தியவர் இவர்

தற்போது புதிய அரசமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ள விதிகளின்படி பிரதமர் பதவி உருவாக்கப்பட்டுள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றம் இறதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கட்டாக்கில் நடைபெறவுள்ளது பகல் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது இந்தப் போட்டியின் நேர்முக வர்ணணையை அகில இந்திய வானொலி ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி ஒலிபரப்பும் இதனை ராஜதானி மற்றும் பன்பலை ரெயின்போ கூடுதல் அலைவரிசைகளில் பிற்பகல் ஒரு மணி முதல் கேட்கலாம் இந்த தொடரில் இரண்டு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சம நிலையில் உள்ளதால் இன்றைய ஆட்டம் தொடரை கைப்பற்றுவதற்கு முக்கியமானதாகும் இதனால் இரு அணிகளும் வெற்றி பெறும் முனைப்புடன் களம் இறங்குவது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேஷின் ஆளும் அவாமி லீக் கட்சியின் தலைவராக திருமதி ஷேக் ஹசீனா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

திருமதி ஷேக் ஹசீனா கட்சித் தலைவராக பதவி ஏற்பது இது ஒன்பதாவது முறையாகும்